சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

இன்று சென்னையில் கருணாநிதியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினா்

மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்களில் முறைகேடு செய்வதற்கு வாய்ப்பு இல்லை என்று தேர்தல் ஆணையம் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் சென்னை ராஜாஜி அரங்கில் வைக்கப்பட்டுள்ள திமுக தலைவர் கருணாநிதியின் உடலுக்கு பொதுமக்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் கலைஞருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக புதுதில்லியிலிருந்து சென்னை வந்த பிரதமர் திரு நரேந்திர மோடி கருணாநிதியின் உடலுக்கு மலாவளையம் வைத்து அஞ்சவி செலுத்தினாா் பின்னர் கருணாநிதியின் குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர் ஆறுதல் கூறினார் பிரதமருடன் திரு பன்வாரிலால் புரோஹித் மத்திய அமைச்சர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் திரு பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோரும் அஞ்சலி செலுத்தினர் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு

கணேசன் திரு எச் ராஜா பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாக அக்கட்சியின் இளைஞரணி தலைவர் டாக்டர் அன்புமணி தமாகா தலைவர் திரு ஜி கே வாசன் திரைப்பட கலைஞர்கள் ரஜினிகாந்த் அஜித் சிவக்குமார் சூர்யா சத்தியராஜ் உள்ளிட்ட நடிகர்களும் அஞ்சலி செலுத்தினர் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி தில்லி முதலமைச்சள் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கா்நாடக முதலமைச்ச் திரு குமாரசாமி தெலங்கானா முதலமைச்ச் திரு சந்திரசேகரராவ் உட்பட பல்வேறு தலைவர்களும் இன்று சென்னை வரவுள்ளனர்

திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு கருணாநிதியின் உடலை சென்ளை மெரினா கடற்கரையில் நல்லடக்கம் செய்வதற்கு இடம் ஒதுக்க வேண்டுமென்று சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது தலைமை நீதிபதி பொறுப்பு வகிக்கும் நீதிபதி திரு குலுவாடி ரமேஷ் நீதிபதி திரு கந்தர் ஆகியோரைக் கொண்ட அமர்வு இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பின்னர் இன்று இந்த தீர்ப்பை வழங்கியது முன்னதாக மெரினா கடற்கரையில் கலைஞரை நல்லடக்கம் செய்வதற்கு இடம் ஒதுக்குவதற்கு தமிழக அரசு அனுமதி மறுத்ததை எதிர்த்து திமுக சார்பில் நேற்று சென்னை உயர்நீதிமன்றதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அவசர வழக்காக நள்ளிரவே இதனை விசாரணைக்கு எடுத்துக் கொண்ட அம்வு இந்த மனு மீதான தீர்ப்பு இன்று காலை எட்டரை மணிக்கு வழங்கப்படும் என்று தெரிவித்தது இந்த தீர்ப்பு வெளிவந்தவுடன் கலைஞர் உடல் அருகே நின்று கொண்டிருந்த திமுக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலினுக்கு அந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது அப்போது திரு ஸ்டாலின் கதறி அழுவதைக் கண்டு தொண்டர்களும் கட்சியின் மூத்த நிர்வாகிகளும் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர் கருணாநிதியின் இறுதிச்சடங்கு நடைபெறுவதையொட்டி இன்று அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மாநில அரசின் சார்பில் ஏழு நாள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு மரியாதையுடன் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என்றும் தமிழக அரசு கூறியுள்ளது தேசியக் கொடி போர்த்தப்பட்டு ரானுவ மரியாதையுடன் குண்டுகள் முழங்க இறுதி அஞ்சலி செலுத்தப்படும் என்றும் மாநில அரசு கூறியுள்ளது மத்திய அரசின் சார்பில் இன்று ஒருநாள் துக்கம் அனுசிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கலைஞரின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் புதுச்சேரி கர்நாடக உட்பட பல்வேறு மாநில அரசுகளும் துக்கம் அறிவித்துள்ளன திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்த பின் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று ஒத்திவைக்கப்பட்டன மக்களவை இன்று காலை கூடியதும் கலைஞரின் மறைவு குறித்து அவைக்குத் தெரிவித்த அவைத்தலைவா் திருமதி சுமித்ரா மகாஜன் கலைஞா் கருணாநிதி மறைவின் மூலம் ஒரு மக்கள் தலைவரை நாடு இழந்துவிட்டது என்றார் தொலைநோக்கு பார்வையுடன் மக்களுக்காக குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்காக அபராது உழைத்தவர் என்றும் அவர் குறிப்பிட்டார் மாநிலங்களவையில் இரங்கல் குறிப்பை வாசித்த அவைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கலைஞர் கருணாநிதி சிறந்த நிர்வாகி என்றும் சமுதாயப் பணிக்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர் என்றும் மிகச்சிறந்த தலைவர் என்றும் கூறினார் தமிழ்நாடு மற்றம் இந்தியாவின் வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய பணி அளப்பறியது என்று குறிப்பிட்டா் இரு அவைகளிலும் உறுப்பினர்கள் மவுனமாக எழுந்து நின்று கருணாநிதியின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்திய பின் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது மாநிலங்களவையில் உறுப்பினராக இல்லாதவர்கள் மறைவுக்கு கூட்டத்தை ஒத்தி வைக்கும் மரவு இல்லை என்பதூல் கருணாநிதியின் மறைவுக்கு ஒத்திவைக்கலாமா என்பது குறித்து அவைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு அரசியல் கட்சித் தலைவா்களுடன் ஆலோசனை நடத்தினாா் மறைந்த கலைஞர் மிக உயர்ந்த தலைவர் என்பதால் ஒத்தி வைப்பதுதான் சரியாக இருக்கும் என்று கட்சிகளின் தலைவர்கள் கூறினார் கருணாநிதியின் மறைவுக்கு நாடாளுமன்ற கூட்டத்தை ஒத்திவைப்பதுதான் உரிய மரியாதையாக இருக்கும் என்று அரசு கருதுவதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு அனந்த்குமாரும் தெரிவித்தார் கலைஞர் கருணாநிதியின் மறைவுக்கு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் குடியரகத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் கருணாநிதியின் மறைவு அறிந்து வேதனையடைந்ததாக கூறியுள்ளார் கலைஞர் என்று அன்போடு அழைக்கப்பட்டவர் நம் வாழ்வில் வல்லமைமிக்க மரபினை விட்டுச் சென்றிருக்கிறார் அவரது குடும்பத்தினருக்கும் கோடிக்கணக்காள மக்களுக்கும் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாக திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கலைஞர் தன்னிகரற்ற அரசியல் தலைவர் என்றும் அவரது மறைவு பேரிழப்பாகும் என்றும் கூறியுள்ளார் கலைஞரின் மறைவு தமிழகத்துக்கு மட்டுமல்ல நாட்டிற்கே பேரிழப்பாகும் என்று பிரதம் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் ஜனநாயக மாண்புகள் நிலைக்கும் வகையில் நெருக்ஷடி நிலையை துணிவோடு எதிர்த்து போர்க்குரல் எழுப்பியதற்காக அவர் என்றென்றும் சித்திரத்தில் இடம்பெற்றிருப்பார் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் சமூக நீதி நிலைபெறும் வகையில் மிகச்சிறந்த கொள்ககைகளை வகுத்த சிறந்த தலைவா் என்றும் ஒப்புயர்வற்ற சிந்தனையாளர் சிறந்த எழுத்தாளர் என்றும் பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார் தமிழர்களின் வாழ்வை மேம்படுத்த வேண்டுமென்பதை இலக்காகக் கொண்டு திரு கருணாநிதி பணியாற்றிதாகவும் தமிழகம் முதன்மைப் பெறுவதை அவர் உறுதி செய்ததாகவும் திரு நரேந்திரமோடி தமது இரங்கல் செய்தியில் கூறியுள்ளார் மின்னனு வாக்குப்பதிவு தொழில்நுட்பத்தில் எந்த முறைகேடும் செய்ய இயலாது என்றும் கடந்த பல ஆண்டுகளாக அதன் செயல்பாட்டில் பெரிய பழுது எதுவும் தென்படவில்லை என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஓ பி ராவத் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் நாக்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர் மின்னனு வாக்குப்பதிவு எந்திரத்தில் இதுவரை அதிகபட்சமாக அரை சதவீத அளவுக்கே குறைபாடு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்றார் அந்த குறைபாடும்கூட கடந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்ட யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்து கொள்ளும் வசதியுடன் கூடிய மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்களில்தான் தெரிய வந்தது என்றும் இந்த குறைபாடுகளும்கூட பம்பாய் ஐ ஐ டி நிபுணர்களைக் கொண்டு பரிசீலித்த பின் அண்மை இடைத்தேர்தல்களில் அது சரி செய்யப்பட்டுவிட்டது என்றும் அவர் கூறினார் மலேசியாவில் கடத்தப்பட்ட இரண்டு இந்தியா்களும் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சள் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளாா் கடந்த வெள்ளிக்கிழமை வியாபாரம் காரணங்களுக்காக மலேசியா சென்றிருந்த ஆர் பி வைத்தியா கே பி வைத்தியா ஆகிய இருவரும் கடத்தப்பட்டனர் அவர்களை மீட்பதற்கு உதவிய இந்திய துதர் திரு மிர்துல் குமார் அவரது துதரக பணியாளர்கள் அனைவரும் மேற்கொண்ட முயற்சிகள் பாராட்டத்தக்கவை என்று திருமதி சுஷ்மா கூறியுள்ளார் உலகப் பொருளாதார வளர்ச்சிக்கு அடுத்த சில பத்து ஆண்டுகளில் இந்தியாவின் வளர்ச்சி உந்து சக்தியாக இருக்கும் என்று சா்வதேச செலாவணி நிதியம் ஐ எம் எப் கூறியிருக்கிறது

சீனா மற்றும் அமெரிக்காவுக்கு அடுத்த உயர்ந்த இடம் இது என்று அவர் குறிப்பிட்டார்

மாநிலங்களவை துணைத்தலைவா் தேர்தலில் ஐக்கிய ஜனதாதள் கட்சியின் சார்பில் வேட்பாளராக நிறுத்தப்பட உள்ள திரு வஹிவன்ஸ் நாராயண்சிங்குக்கு பீகார் முதலமைச்சரும் ஐக்கிய ஜனதாதள் தலைவருமான திரு நிதிஷ்குமார் மற்ற கட்சிகளின் ஆதரவைத் திரட்டி வருகிறார் பிஜூ ஜனதாதள் தெலங்கானா ராஷ்ட்ரீய சமிதி சிரோண்மணி அகாலிதள் தெலுங்கு தேசம் இந்திய தேசிய லோக்தள் கட்சிகளின் தலைவாகளுடன் அவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினாள் மாநிலங்களவையில் ஒன்பது உறுப்பினர்களைக் கொண்ட பிஜு ஜனதாதள் ஆதரவு தெரிவிக்க ஒப்புக் கொண்டதாக ஐக்கிய ஜனதாதள் தேசிய செயலாளா் திரு கே சி தியாகி தெரிவித்துள்ளாா் தெலங்கானா ராஷ்ட்ரீய சுமிதி தலைவர் திரு சந்திரசேகரராவ் தமது கட்சியினருடன் ஆலோசனை நடத்தி இறுதி முடிவை தெரிவிப்பதாகக் கூறியுள்ளார்

இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்காக ஏற்கனவே இருக்கும் ஒதுக்கீடு அப்படியே காப்பற்றப்படும் என்று அம்மாநில முதலமைச்சா் திரு தேவேந்திர பட்னவிஸ் அறிவித்துள்ளாா் மராத்தா வகுப்பினா் இந்த பட்டியலுக்குள் கொண்டுவரப்படுவார்கள் என்று கூறப்படுவதை அவா் மறுத்தார்